ஒன்றில் உரையாற்றுகிறார்

உஸ்பெகிஸ்தானில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி ராம்லீவா மைதானத்தில் பேரணி ஒன்றில் உரையாற்றுகிறார்

பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் ஆகியோரும் இந்தப்பேரணியில் பங்கேற்பார்கள் முன்னதாக தில்லியின் அங்கீகாரம் பெறாத குடியிருப்புகளில் வசிப்பவர்களுக்கு அவர்களது வீடுகளின் உரிமைகளை வழங்குவதற்கான தேசிய தலைநகர பகுதி தில்லி சொத்தரிமை அங்கீகார சுட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது

குறிப்புகளை கண்காணிக்குமாறு கேட்டுக்கொள்ளவில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த அமைச்சகத்தின் டுவிட்டர் செய்தியில் இதற்கான உத்தரவு எதனையும் பிறப்பிக்கவில்லை என்று தெரிவுபடுத்தப்பட்டு உள்ளது குடியுரிமை திருத்த சுட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் பின்னணியில் மாணவர்கள் அனுப்பும் ஊடக செய்திகளை கண்காணிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டிருப்பதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானதை அடுத்து இதுபற்றிய தெளிவுபடுத்தும் அறிக்கையை அமைச்சகம் வெளியிட்டது இத்தகைய செய்திகள் உண்மை நிலைக்கு புறம்பானவை தவறானவை என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சுட்டம் குறித்த உண்மையான விவரங்களை அளிக்கவும் இது பற்றிய எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரத்தை எதிர்க்கவும் பிஜேபி பெரிய அளவிவாள பொதுமக்கள் தொடர்பு திட்டத்தை அறிவித்துள்ளது பிஜேபி செயல்தலைவர் திரு ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இதபற்றி முடிவு எடுக்கப்பட்டது

இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இவர்கள் பொய்ப்பிரக்சாரத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்றும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ளுமாறும் சமுதாயத்தின் அனைத்து பிரிவிளரையும் இந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளனர் நாட்டில் அச்ச உணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர்கள் இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறைகளுக்கு வழி வகுக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் இன்னலுக்கு ஆளாகி வந்த சமய சிறுபான்மையினருக்கு இந்தச் சுட்டம் புகலிடம் அளித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா ஐஐஎம் ஷில்லாங் தலைவர் திருசிஷிர் பஜோரியா நாவாந்தா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு

அய்னுல் ஹாசன் அமைதி மற்றும் பிணக்குகள் ஆய்வு நிறுவனத்தின் முதுநிலை ஆராய்ச்சியாளர் திரு அபிஜித் அய்யர் மித்ரா பத்திரிகையாளர் திரு கஞ்சன் குப்தா உள்ளிட்டோர் இந்த அறிக்கையில் கையழெத்திட்டுள்ளனர் குடியுரினம திருத்த் சட்டத்திற்கு ஆதரவாக மும்பை தாதர் ரயில் நிலையத்தில் நேற்று மாலை நூற்றுக்கணக்கான மக்கள் கூடி பிரதமர்திரு நரேந்திர மோடியை பாராட்டி முழக்கங்களை எழுப்பினார்கள் இந்தக் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த சன்விதான் சன்மான் மன்ச் அமைப்பினர் குடிமக்கள் இந்த சுட்டத்திற்கு அமைதியான முறையில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்த புதிய சுட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மும்பையின் வரலாற்று சிறப்பு மிக்க ஆகஸ்ட் கிரன்தி மைதானத்தில் பாலிவுட் திரைப்பட பிரமுகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ற மாபெரும் பேரணியை அடுத்து இந்த கூட்டம் நடைபெற்றது உஸ்பெகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தல் இன்று நடைபெறுகிறது பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு பிறகு அந்த நாடு மேம்பாட்டு பாதையை செல்ல தொடங்கியுள்ள நிலையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது

அதிபர் ஷவ்கத் ஆட்சியின்போது பத்திரிகை கதந்திரம் பேச்சு கதந்திரம் வெளிநாடுகளின் நல்லுறவு ஆகியவற்றடன் இந்த நாடு குறிப்பிடத்தக்க அளவு முன்னேறி வருகிறது

இந்தியா ஈரான் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சள் எஸ் ஜெய்சங்கள் இன்று ஈரான் புறப்படுகிறார்

ஜெய்சங்கா் தலைமை தாங்குகிறார் பின்னா் அவர் ஈரான் அதிபர் திரு அசான் ரொகானியை சந்தித்தப் பேசுகிறார்

ஈரான் அதிபர் ஹாசன் ரவ்ஹானி தனது இரண்டு நாள் ஜப்பான் பயணத்தை நேற்று முடித்துக்கொண்டார் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளில் ஈரான் அதிபர் ஜப்பான் வருவது இதுவே முதல்முறையாகும் ஜப்பானிலிருந்து புறப்படுவதற்கு முன்னதாக அதிபர் ரவ்ஹாளி ஜப்பானிய வர்த்தக வட்டத்தைச் சேர்ந்த பல பிரமுகர்களை சந்தித்தார் அமெரிக்கா ஈரான் மீது விதித்துள்ள தடைகளை அதிபர் ரவ்ஹாளி குறைகூறியதாகவும் ஆனால் ஜப்பானுடனான நட்புறவை மேம்படுத்த விரும்புவதாக அவர் கூறியதாகவும் ஜப்பான் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளார் பங்களாதேஷின் ஆளும் அவாமி லீக் கட்சியின் தலைவராக திருமதி ஷேக் ஹசீனா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

திருமதி ஷேக் ஹசீனா கட்சித் தலைவராக பதவி ஏற்பது இது ஒன்பதாவது முறையாகும் திரு ஒபய்துல் காதிர் கட்சியின் பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஷேக் ஹசீனா அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக உள்ளார் கட்சியின் உயர்நிலை அமைப்பில் பெரிய மாற்றம் ஏதம் செய்யப்படவில்லை என்றாலும் புதிய பேரவை உறுப்பினர்களாக திரு ஷாஜகான் கான் திரு ஜாஹாங்கிர் கபிர் நானக் திரு அப்தர் ரஹ்மான் ஆகியோர் சேர்க்கப்பட்டுள்ளனர் அவாமி லீக் கட்சியின் தேசிய சபை அடுத்த மத்திய செயற்குழவினரையும் தேர்ந்தெடுக்கவுள்ளது ரஷ்யாவையும் ஜெர்மனியையும் இணைக்கும் குழாய்பாதை திட்டப்பணிகளை கவிட்சர்வாந்தில் உள்ள கட்டுமான நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது இந்தத் திட்டத்தில் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு எதிராக தடையை விதிக்கும் மசோதாவில் அமெரிக்க அதிபர் டொளால்டு டிரம்ப் கையெழுத்திட்டதை தொடர்ந்து இந்தப் பணி நிறுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் இரண்டு குழாய்ப்பாதை திட்டங்களாள ஜெர்மனியை இணைக்கும் நோர்டு இரண்டு திட்டம் துருக்கியை இணைக்கும் துருக்கி திட்டம் ஆகியவற்றை தடை செய்யும் நோக்கத்தில் அதிபர் டிரம்ப் நேற்று தேசிய பாதுகாப்பு அங்கீகார சட்டத்தில் கையெழுத்திட்டார் இந்த சட்டத்தின்படி அமெரிக்க அரக குறிப்பிட்ட கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களின் பெயர்கள் இவற்றுக்கான ஒப்பந்தங்களில்ல சம்பந்தப்பட்ட வெளிநாட்டவர் ஆகியோர்களின் பெயர்களை நாடாளுமன்றத்திற்கு அறிவிக்க வேண்டும் சிரியாவில் அந்நாட்டு அரசும் அதன் கூட்டாளியான ரஷ்யாவும் நேற்று நடத்திய விமான தாக்குதல் காரணமாக பல்லாயிரக்கணக்கானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் ஐ நாவின் அறிக்கை ஒன்று இந்த தகவலை தெரிவித்துள்ளது சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பில்இந்த விமான தாக்குதல் நடைபெற்றது சிரியா அதிபர் பஷீர் அல் அசாத் படையினர் இத்தாக்குதலில் மும்முரமாக ஈடுபட்டனர் இட்லிப் மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் அட்சியாளர்களுக்கு அதரவான படையினருக்கும் இடையே நேற்று மூன்றாவது நாளாக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்ததை அடுத்து இந்த விமாள தாக்குதல் நடத்தப்பட்டது எச்சிஎல் எஸ்ஆர்எஃப்ஐ இந்தியா ஸ்குவாஷ் போட்டிகளின் ஆடவர் பிரிவில் இந்திய வீரர் ஹரீந்தர் பால் சிங் சாந்து பட்டத்தை வென்றுள்ளார் மகளிர் பிரிவில் எகிப்திய வீராங்கனை ஹானா ரமதான் பட்டம் வென்றார்

இந்தியா வெஸ்ட் இண்டஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றம் இறதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று கட்டாக்கில் நடைபெறவுள்ளது இத்தொடரில் இரண்டு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சும நிலையில் உள்ளன பகல் இரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது இந்தப் போட்டியின் நேர்முக வர்ணணையை அகில இந்திய வானொலி ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் மாறி மாறி ஒலிபரப்பு செய்கிறது இதனை ராஜதானி மற்றும் பண்பலை ரெயின்போ கூடுதல் அலைவரிசைகளில் பிற்பகல் ஒரு மணி முதல் கேட்கலாம்